வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய அதிபர் திரு ஜோக்கோ விடோடோ வுடன் கொரோனா நிலவரங்கள் குறித்து விவாதித்தார்

புதுச்சேரியில் பாரதியார் கிராம வங்கியின் நடமாடும் ஏடிஎம் சேவையை இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து அமைச்சர் திரு கந்தசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர் புதுச்சேரியில் சிவப்பு குடும்ப அட்டை தாரர்களுக்கு இலவச பருப்பு வழங்கும் பணிகள் வரும் வியாழக்கிழமை தொடங்கும் என சமூக நலத்துறைச் செயலர் திருமதி ஆலிஸ் வாஸ் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய அதிபர் திரு ஜோக்கோ விடோடோ வுடன் கொரோனா நிலவரங்கள் குறித்து விவாதித்தார் இந்தியாவில் உள்ள இந்தோனேஷியர்கள் மற்றும் இந்தோனேஷியாவில் உள்ள இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதில் தொடர்புகளை பராமரிக்க இரு தலைவர்களும் ஒப்புக் கொண்டனர் இரு நாடுகளுக்கும் இடையே மருந்துகள் மற்றும் இதர பொருட்களின் வர்த்தகத்தில் தடைகளை களைய இந்தியா இயன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று திரு நரேந்திர மோடி உறுதியளித்தார் புனித ரமலான் மாத த்தை ஒட்டி இந்தோனேஷியா அதிபருக்கும் அந்நாட்டு மக்களுக்குக்கும் வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டார் கடல்சார் அண்டைநாடுகளாகவும் பரஸ்பர கூட்டாளிகளாகவும் திகழக்கூடிய இந்தியாவிற்கும் இந்தோனேஷியா விற்கும் இடையே கொரோனா நிலவரங்களால் ஏற்படும் சுகாதார மற்றும் பொருளாதார சவால்களை சமாளிப்பதில் நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்று டுவிட்டர் செய்தி ஒன்றில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

கொரோனா தாக்குதலை கண்டுபிடிப்பதற்கான பரிசோதனைக் கருவிகளை உள்நாட்டிலேயே தயாரிப்பதில் கனிசமான முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் கொரோனா வைரசுக்கு தடுப்பு மருந்து கண்டறியும் முயற்சிகளுக்கு உயிரி தொழில்நுட்பத் துறை ஆதரவளித்து வருவதும் குறிப்பிடத் தக்கது லேசானா கொரோனா வைரஸ் அறிகுறி உள்ளவர்கள் உரிய வசதி இருந்தால் வீட்டிலேயே தனிமையில் இருந்து கொள்ளலாம் என்றும் குடும்பத்தினருடன் தொடர்புகளை தவிர்க்க வேண்டும் என்பதே முக்கியம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது வீட்டுத் தனிமைக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளையும் அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது மருத்துவர்களால் சான்றளிக்கப் பட்டவர்கள் வீட்டிலேயே தனிமையில் இருக்க முடிவு செய்தால் தங்களின் உடல்நிலை பற்றிய தகவல்களை மாவட்ட கண்காணிப்பு அதிகாரிகளுக்கு அவ்வப்போது வழங்க வேண்டும் என்றும் மூச்சு விடுவதில் சிரம ம் போன்ற தீவிர அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பணிவிடை செய்பவர்கள் முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக ஹைட்ராக்சி குளோரோகுவின் மாத்திரை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது புதுச்சேரியில் பாரதியார் கிராம வங்கியின் நடமாடும் ஏடிஎம் சேவையை இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து அமைச்சர் திரு கந்தசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர் சட்டமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாரதியார் கிராம வங்கியின் தலைவர் மார்கரேட் லெடிசியா இந்தியன் வங்கியின் மண்டல மேலாளர் வீரராகவன் நபார்டு வங்கியின் மாவட்ட வளர்ச்சி அதிகாரி உமா குருமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் முதன் முறையாக தொடக்கப்பட்டுள்ள இந்த நடமாடும் ஏடிஎம் சேவை கொரோனா பொது முடக்கத்தால் வீட்டிலேயே தங்கி உள்ளவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத் தக்கது புதுச்சேரியில் சிவப்பு குடும்ப அட்டை தாரர்களுக்கு இலவச அரிசை தொடர்ந்து இலவச பருப்பு வழங்கும் பணிகள் வரும் வியாழக்கிழமை தொடங்கும் என சமுக நலத்துறைச் செயலர் திருமதி ஆலிஸ் வாஸ் தெரிவித்துள்ளார்

பிரஷாந்த் குமார் பாண்டா கூறியுள்ளார்

சுகாதாரத் துறை இயக்குநர் டாக்டர் மோகன் குமார் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில்

மல்லாடி கிருஷ்ணாராவ் கூறியுள்ளார் இந்த இளைஞர்களை ஊருக்குள் அனுமதித்து தனிமையில் வைத்திருக்க முதலமைச்சர் உத்தரவிட்ட பின்னரும் அதிகாரிகள் மறுப்பதற்கு துணைநிலை ஆளுநரே காரணம் என்று இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில்அவர் கூறினார்

புதுச்சேரியில் குற்ற வழக்குகளில் கைது செய்யப்படும் புதிய கைதிகளை அடைத்து வைக்க கதிர்காமத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் இந்திரா காந்தி கலைக் கல்லூரியை தற்காலிக சிறைச் சாலையாக மாற்றும் முடிவை அரசு மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கட்சியின் சட்டமன்றக் கொறாடா திரு வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் கோரியுள்ளனர் காலாப்பட்டு மத்திய சிறையில் ஏற்கனவே உள்ள கைதிகளுக்கு கொரோனா பாதிப்பு இல்லை என உறுதியாகி இருப்பதால் அங்கேயே ஏதாவது ஒரு பிரிவை புதிய கைதிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கான கடிதம் ஒன்றில் இவர்கள் கூறியுள்ளனர் புதுச்சேரி ஜிப்மரில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான எல்லா வசதிகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் இதுவரை கொரோனா நோயாளிகள் எவரும் ஜிப்மரில் அனுமதிக்கப் படாதது தற்செயலானது என்றும் ஜிப்மர் நிர்வாகம் கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய அதிபர் திரு ஜோக்கோ விடோடோ வுடன் கொரோனா நிலவரங்கள் குறித்து விவாதித்தார்

புதுச்சேரியில் பாரதியார் கிராம வங்கியின் நடமாடும் ஏடிஎம் சேவையை இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து அமைச்சர் திரு கந்தசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர் புதுச்சேரியில் சிவப்பு குடும்ப அட்டை தாரர்களுக்கு இலவச பருப்பு வழங்கும் பணிகள் வரும் வியாழக்கிழமை தொடங்கும் என சமுக நலத்துறைச் செயலர் திருமதி ஆலிஸ் வாஸ் தெரிவித்துள்ளார்